நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதனிடையே நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தூய்மை கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறுகிறது

அந்நாட்டு அதிபர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

தீவிரவாத செயல்களை தீயது நல்லது என்ற பாகுபாடுடன் அணுக முடியாது என்று சுட்டிக்காட்டிய திரு வெங்கைய நாயுடு சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் தீவிரவாதம் முதல் சவாலாக விளங்குவதாக சுட்டிக்காட்டினார் அணுசக்தி வழங்கும் குழுவில் இந்தியாவிற்கு உறுப்பினர் அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக செர்பியா அளித்துள்ள ஆதரவுக்கு குடியரசு துணை தலைவர் நன்றி தெரிவித்தார்

நட்டா தெரிவித்துள்ளார் ஐதராபாதில் நிகழ்ச்சி ஒன்றில் தூய்மைப் பணிகள் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திப் பேசியஅவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக உயரதிகாரிகள் மத்திய அரசு மருத்துவமனைகளை பார்வையிட உள்ளதாகவும் கூறினார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இவ்விழாவை புதுதில்லியில் இன்றுமாலை தொடங்கிவைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அனைவருக்கும் சுற்றுலா என்பதே இவ்விழாவின் மைய கருத்தாகும்

வேலுமணி அரசு தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

தங்கமணி சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வே சரோஜா அகியோர் தொடங்கி வைத்தனர் முன்னதாக பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர்கள் கையெழுத்திட்டு துவக்கிவைத்தனர்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முன்னதாக தமிழகஅரசு மின்துறையை தனியார் மயமாக்க முயந்சி செய்துவருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நல்லகண்ணு குற்றம் சாட்டியிருந்தார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கு மின் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறினார் மேலும் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலகவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

வி சண்முகம் கூறினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றத்தின் ஆணைப்படியே புழல் சிறை கைதிகளுக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைக்குள் செல் போன் கொண்டு செல்ல முடியாதவகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் நீதிமன்றம் மற்றும் காவல்துறை குறித்து விமர்சிப்பவர்கள்மீது சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு

பன்வாரிலால் புரோகித் வரும் புதன்கிழமை பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு திட்டப் பணிகள் குறித்து அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொள்கிறார் தனியார் மருத்துவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொள்ளும் அவர் பின்னர் பெரம்பலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை பாரத திட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியிலும் கலந்துகொள்கிறார்

மகேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி சைக்கிள் போட்டிகள் பெரம்பலூரில் இன்று நடைபெற்றன

இம்மாவட்ட விவசாயிகளுக்கு இலவச காய்கறி நாற்றுகள் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குநர் திரு அழகுமலை கூறியுள்ளார்